தமிழ்நாடுமின்சாரவாரியம் தனியார் வசம் கொடுக்கப்படமாட்டாதுஎன்று மின்துறைஅமைச்சர் திருபி தங்கமணிதிட்டவட்டமாகதெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

உறுப்பு மாற்றுஅறுவைசிகிச்சைகளைமேற்கொள்வதில் முதன்மைமாநிலத்திற்கானவிருதினைதமிழகம் தொடர்ந்து மூன்றுஆண்டுகள் பெற்றுள்ளதாகஅவர் கூறினார்

நாட்டிலேயேஅதிகபட்சமாகதமிழகத்தில்தான் இத்தொகைவழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார்

தமிழகஅரசுமற்றும் காவல்துறைக்குஎதிராகசர்ச்சைக்குரியகருத்துக்களைதெரிவித்தபிஜேபிதேசியச்செயலர் திருஹெச் ராஜாமீதுநடவடிக்கைஎடுப்பதுகுறித்துபரிசீலிக்கப்பட்டுவருவதாகமாநிலஅமைச்சர் திருஜெயக்குமார் கூறியுள்ளார் இன்றுசென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் இது தொடர்பாகசட்டநிபுணர்களுடன் ஆலோசனைகள் நடத்தப்பட்டுவருவதாகவும் தெரிவித்தார் திருஹெச் ராஜாமீதமாநிலஅரசுநடவடிக்கைஎடுக்கவேண்டும் என்றுதிமுகஅமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதியும் வலியுறுத்தியுள்ளார் இதற்கிடையே வகையில் நீதிமன்றத்தைஅவமதிக்கும் எந்தகருத்தையும் தெரிவிக்கவில்லைஎன்றுதிருஹெச் ராஜாகூறியுள்ளார் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் நிகழ்ச்சிஒன்றில் பேசியஅவர் தாம் பேசியஆடியோளடிட் செய்யப்பட்டுவெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்

திருமயம் காவல்நிலையத்தில் வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் அடுத்தநான்காண்டுகளுக்குள் பேறுகால இறப்பு முற்றிலுமாகதடுக்கப்படும்என்றுசமூகநலத்துறைஅமைச்சர் டாக்டர் சரோஜாகூறியுள்ளார் இன்றுபள்ளிபாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

தனியார் நிறுவனங்களிடமிருந்துமின்சாரம் வாங்கவேண்டியநிலைஏற்பட்டிருப்பதாககுற்றம் சாட்டியுள்ளார் மின்தட்டுப்பாடுநிலவிவருவதாக இந்தியகம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழகத்தில் முத்ததைவர் திருநல்லகண்ணுகுற்றம் சாட்டியுள்ளார் இன்றுநாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் மின்தட்டுப்பாட்டைகளைவதற்குஉரியநடவடிக்கைகளைமாநிலஅரசுமேற்கொள்ளவேண்டும் என்றார் குட்காமுறைகேடு புகாரில் சிக்கியவர்கள் பதவிவிலகவேண்டும் என்றும் திருநல்லகண்ணுகேட்டுக்கொண்டார்

இன்றுஜெய்ப்பூரில் நிகழ்ச்சிஒன்றில் பேசியஅவர் மத்தியில் பிஜேபிதலைமையிலானஅரசுபொறுப்பேற்றபின்னர் நிறைவேற்றப்பட்டதிட்டங்களைபட்டியலிட்டார் விவசாயிகளின் நலனுக்காகமேற்கொள்ளப்பட்டநடவடிக்கைகளையும் திருஅமீத்ஷா எடுத்துரைத்தார்

பிரதமரின் பயிர்காப்பீட்டுத்திட்டம் நாகைமாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டுவருகிறது பேரிடர் பாதிப்பின்போது இந்ததிட்டம் விவசாயிகளுக்குபேருதவியாகஉள்ளதுஎனஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

சென்னைமற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றுமாலைபரவலாகமழைபெய்தது

இந்தியா சொ்பியா இடையேயானடேவிஸ் கோப்பைடென்னிஸ் போட்டியின் உலகப்ளேஆஃப் சுற்றுமாற்றுஒற்றையா் ஆட்டங்கள் இன்றுநடைபெறவுள்ளன சென்னையில் நடைபெற்றுவரும் முருகப்பா தங்கப்கோப்பைக்கானஹாக்கிபோட்டி இறுதிஆட்டத்தில் ஐ ஓ சிஅணி இன்றுரயில்வேஅணியைஎதிர்கொள்கிறது ரத்ததானத்தைவலியுறுத்தி இன்றுவிருதுநகரில் நடைபெற்றமினிமாரத்தான் போட்டியில் ஏராளமானோா் பங்கேற்றனர்